மாநிலங்களவைத்துணைத்தலைவர் தேர்தல் இன்றுநடைபெறுகிறது

முகநாலிலிருந்து இந்தியர்களின் தனிப்பட்டதகவல்களைசட்டவிரோதமாகபயன்படுத்தியதாககுற்றம்சாட்டப்பட்டுள்ளகேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாநிறுவனம் மீதானமுதற்கட்டவிசாரணையைசிபிஐதொடங்கியுள்ளது

வேட்புமனுத்தாக்கல் செய்வதற்குகடைசிநாளானநேற்று இவர்கள் இருவரும் தங்களதுவேட்புமனுவைதாக்கல் செய்தனர் குரல் வாக்கெடுப்பு மூவம் தேர்தல் நடைபெறும் என்றும் தேவைப்படும் பட்சத்தில் ஒட்டெடுப்பு நடத்தப்படும் என்றுநாடாளுமன்றசெயலகம் அறிவித்துள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

குற்றவழக்குகளைஎதிர்கொண்டுள்ளசுட்டமன்ற நாடாளுமன்றஉறுப்பினர்களைஎந்தக் கட்டத்தில் தகுதிநீக்கம் செய்வதுஎன்பதுகுறித்தவழக்கை உச்சநீதிமன்றம் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக் கொள்ளவுள்ளது ஏற்கனவே இந்தவழக்கைவிசாரித்த மூன்றுநீதிபதிகள் கொண்டஅமர்வு தலைமைநீதிபதிதீபக் மிஸ்ரா தலைமையிலானஐந்தபேர் அடங்கியஅரசியல் சாசனஅமர்வுக்குமாற்றிஉத்தரவிட்டது இந்தவழக்குஅரசியல் ரீதியாகபல்வேறுவிளைவுகளைஏற்படுத்தக்கூடியதுஎன்பதால் அரசியல் சாசனஅமர்வு விசாரித்துதீர்ப்பளிப்பதேபொருத்தமாக இருக்கும் என்றுஅந்தஅமர்வு கூறியது குற்றவழக்குகளைஎதிர்கொண்டுள்ளமக்கள் பிரதிநிதிகளைதகுதிநீக்கம் செய்வதுதண்டனைஅறிவிக்கப்பட்டபின்னரா அல்லதுகுற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டஉடனேவாஎன்பதுகுறித்துஅரசியல் சாசனஅர்வு முடிவு செய்யும் என்று நீதிபதிகள் கூறினர் சட்டமன்றஉறுப்பினர்கள்மீதானகுற்றவழக்குகளைகீழமைநீதிமன்றங்கள் தற்போதையநாடாளுமன்ற ஒராண்டுக்குள் முடிக்கவேண்டும் என்றுஏற்கனவேஉச்சநீதிமன்றம் காலக்கெடுவிதித்திருந்தது மேலும் அவர்கள் தொடர்பானவழக்குகளைநாள்தோறும் விசாரித்தமுடிக்கவேண்டும் என்றும் கூறியிருந்தது முகநூலிலிருந்து இந்தியர்களின் தனிப்பட்டதகவல்களைசட்டவிரோதமாகபயன்படுத்தியதாககுற்றம்சாட்டப்பட்டுள்ளகேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகாநிறுவனம் மீதானமுதற்கட்டவிசாரணையைசிபிஐதொடங்கியுள்ளது இது விசாரணைக்குஉகந்ததாஎன்பதுகுறித்தும் சிபிஜமுடிவு செய்யவுள்ளது

குறித்துஅந்நிறுவனத்திடமிருந்துமத்தியஅரசுவிளக்கம் கேட்டது இந்தியர்களின் இத ஆனால் கணக்குகளைதாங்கள் பயன்படுத்தவில்லைஎன்றுஅந்நிறுவனம் பதிலளித்திருந்தது இதன் பிறகு அந்நிறுவனம் மத்திய அரசு எழுப்பிய மற்றகேள்விகளுக்ககுபதிலளிக்காததால் சட்டவிரோதமாக இந்தியர்களின் கணக்குகளைஅந்நிறுவனம் பயன்படுத்தி இருக்கலாம் என்றுசந்தேகம் எழுந்தது இந்தகுற்றசாட்டுகுறித்தவிசாரணையைசிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்றுமாநிலங்களவையில் கடந்தமாதம் மத்தியசுட்டத்துறைஅமைச்சா் திருரவிசங்கா் பிரசாத் தெரிவித்திருந்தாா் சென்னையில் நேற்றுமுன்தினம் காலமானதிமுகதலைவரும் தமிழகமுன்னாள் முதலமைச்சருமானகலைஞர் மு கருணநிதியின் உடல் சென்னைமெரினாகடற்கரையில் உள்ள அண்ணாநினைவிடம் அருகேநேற்றடஅடக்கம் செய்யப்பட்டது

அவரதுடல் மீதுபோர்த்தப்பட்டிருந்ததேசியக் கொடியை கலைஞர் கருணாநிதியின் மகனும் திமுக செயல் தலைவருமானதிரு மு க ஸ்டாலின் பெற்றுக்கொண்டாா் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டகுடும்பஉறப்பினா்கள் கருணாநிதியின் உடலுக்குமலர்தாவி அஞ்சலிசெலுத்தினர் முன்னதாக பிரதம் திருநரேந்திரமோடி முன்னாள் பிரதம் திருதேவகவுடா காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி மற்றும் பல்வேறுமாநிலமுதலமைச்சர்கள் கருணாநிதியின் உடலுக்கு இறுதிமியாதைசெலுத்தினர் குடியரசுத் தலைவர் திருராம் நாத் கோவிந்தும் கருணாநிதிமறைவுக்குஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இரு அவைகளிலும் அஞ்சலிசெலுத்தியபிறகுஒத்திவைக்கப்பட்டது

உயர் சிகிச்சைக்காகநேற்றிரவு ராஜீவ்காந்திபொதுமருத்துவமனைக்குஅந்தநபர் அனுப்பிவைக்கப்பட்டார்

உத்தரபிரதேசமாநிலம் டியோரியாவில் உள்ளசிறுமிகள் காப்பகத்தில் நடைபெற்றபாலியல் வன்கொடுமைகுறித்தவழக்கைகண்காணிக்கஅலகாபாத் உயா்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது செய்திகளில் வெளியானதகவல்களையடுத்துதாமாகமுன்வந்துவிசாரித்தஅம்மாநிலஉயர்நீதிமன்றதலைமைநீதிபதிபோசலேதலை மயிலானஅமர்வு இதற்கானஉத்தரவைபிறப்பித்துள்ளது

இச்சுப்பவம் குறித்தவிசாரணையைசிபிஐவிசாரிக்கமாநிலஅரசுபரிந்துரைசெய்துசிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்துள்ளது

இதனால் ஒவ்வொருஆண்டும் இந்தநாள் ஆகஸ்ட் கிரந்திதினமாககடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டிஅகில இந்தியவானொலிசிறப்பு நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்துள்ளது

ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஸோஅபேமற்றும் தாக்குதலில் பலியானவர்களின் குடும்பத்தினரும் இதில் கலந்துகொள்ளவுள்ளனர்

பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்குவாமாகாண புதியமுதலமைச்சர் பதவிக்குதிருமெஹ்மூத் கானை பிரதமராகபதவியேற்கவுள்ளதிரு இம்ரான் கான் நியமித்துள்ளார் கடந்தமாதம் நடைபெற்றபொதுதேர்தலில் சுவாட் தொகுதியிலிருந்துமெஹ்மூத்கான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

ஐ நா மனிதஉரிஸ்ஆணைய புதியதலைவர் பதவிக்குசிலிநாட்டுமுன்னாள் அதிபர் திரு

இதற்கானமுடிவைபொதுசபைக்குதிருகுட்ரஸ் தெரிவித்துள்ளதாகஐநாசெய்திதொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஐநாசபையில் நடைபெறவுள்ளவாக்கெடுப்புக்குபிள் இவரதுநியமனம் உறுதிசெய்யப்படும்